ஊதிய உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடும் நாட்களுக்கு தக்கவாறு அரசு ஊழியர்களின் ஊதியமும் இதர படிகளும் நிறுத்தி வைக்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார்

நெதர்லாந்தில் நடைபெறும் சர்வதேச செஸ் போட்டிகளில்இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் அசர்பைஜானின் சக்ரியர் மமேத்யாரோவை எட்டாவது சுற்றில் தோற்கடித்தார்

அலகாபாத்தில் நடைபெறும் கும்பமேளா மற்றும் புதுதில்லி குடியரசுத் தின விழா காலங்களில் வெளிநாட்டினர் பங்கேற்பதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுவாழ் இந்தியர்கள் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் ஆற்றும் பங்கு என்ற தலைப்பில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது மொரிஷியஸ் நாட்டு பிரதமர் பிரவீந்த் குமார் ஐகன்நாத் இந்த மாநாட்டிற்கு தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார் நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிமான் ஷூ குவாட்டி சிறப்பு விருந்தினராகவும் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கன்வல்ஜித் சிங் பக்ஷி கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்க உள்ளனர் மகாத்மாகாந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று இந்தியா திரும்பினார் இதனை நினைவுகூறும் வகையில் முன்னாள் பிரதமர் அடவ்பிகாரி வாஜ்பாய் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதியை வெளிநாடுவாழ் இந்தியர் தினமாக அறிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கு என்று சிறப்பு மாநாடு நடத்தப்படுகிறது கர்நாடக மாநிலம் துமாகூரை சேர்ந்த சித்த கங்கா மடத்தின் தலைவர் சிவக்குமார கவாமிஜி யின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

அவரது மறைவு உலகம் முழுவதிலும் உள்ள அவரது சீடர்களுக்கு தாங்கொண்ணா துபரை அளித்திருப்பதாகவும் சமூதாயத்தில் வறுமை பசி பட்டினி போன்றவற்றை நீக்குவதற்கு தம்மால் இயன்ற முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் என்றும் தமது இரங்கல் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் சிவக்குமார சுவாமிஜி யின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் சிவக்குமார சுவாமிஜி யின் போதனைகள் மதங்களையும் சமுதாய பிரிவுகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களை ஒருங்கிணைத்ததாக அவர் கூறியுள்ளார் அவரது மறைவு ஆன்மீக உலகில் வெற்றிடத்தை உருவாக்கியிருப்பதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

வைர வியாபாரி நீரவ் மோடியின் உறவினரான சோக்ஸி சென்ற ஆண்டு ஆன்டிகுவா நாட்டின் குடிமகனாக மாறியுள்ளார் எனவே அவரை இந்தியா கொண்டு வருவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசின் சார்பிலான உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை மறுநாள் தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது

கடலூரை அடுத்த வடலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநாடு மூவம் முதலீடுகள் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதால் இளைஞ்களில் பெருமளவு தமிழக பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டிற்கு வருகை தரவுள்ள தொழில்துறை பிரதிநிதிகளுக்குத் தேவையான உதவிகளை வழங்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

நாளை மறுநாள் தொடங்க உள்ள மாநாட்டிலும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இம்மாநாட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை இன்று நிறைவடைந்தது வழக்கின் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய டிவிசன் பெஞ்ச் ஒத்தி வைத்துள்ளது

திருமலைநாயக்கரின் மகால் முன்பு நடைபெற்ற விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜூ திரு கடம்பூர் ராஜூ திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களை நினைவுகூறும் வகையில் தமிழக அரசு அவர்களின் பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாடி வருவதாகவும் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

சென்னை எழும்பூர் மாநில மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அவர் இதனை தொடங்கி வைத்தார்

இத்திட்டத்தின் மூலம் பெற்றோர் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏழை மக்களிள் குழந்தைகளும் சிறப்பாள ஆரம்ப கல்வி பெறுவதற்கு அரசு செயல்படுவதாகவும் செய்திக் குறிப்பு கூறுகிறது

ஊதிய உயர்வு ஒய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடும் நாட்களுக்கு தக்கவாறு அரசு ஊழியர்களின் ஊதியமும் இதர படிகளும் நிறுத்தி வைக்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் கூறியுள்ளார் இதுதொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் காலவரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடுவது அடிப்படை உரிமையில்லை என்றும் அன்றைய தினம் சாதாரண விடுப்பு அல்லது மருத்துவ காரணங்களுக்கான விடுப்பில் செல்லும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்தகைய காரணங்களை காட்டி யாரும் விடுப்பு எடுப்பதற்கு அரசு அனுமதிக்காது என்றும் சும்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மருத்துவ விடுப்பில் செல்லும் ஊழியர்களின் விடுப்பு விவரங்கள் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மருத்துவ விடுப்பு குறித்து மருத்துவ குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்கள் அனைத்தையும் அன்றைய தினம் காலை பத்தரை மணிக்குள் மாநில அரசின் பணியாளர் துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராட்டத்திற்கு தடைகோரிய வழக்கின் விசாரணை நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பான மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஜி ராஜகோபாலன் ஆஜரானார் சுட்டத் திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்து நாடாளுமன்றத்தில் வெற்றிபெற முடியாத நிலையில் நீதிமன்றத்தை அனுகியுள்ளதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறினார்

தமிழகத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் தைப்பூசத் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது வடலூரில் இன்று நடைபெற்ற தைப்பூச ஜோதி தரிசன நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருப்பரங்குன்றத்திலும் ஏராளமான பக்தங்கள் முருகப்பெருமானை தரிசித்து புனித நீராடினார்கள் விழுப்புரத்திலும் தைப்பூச விழாவையொட்டி பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தார்கள் நாமக்கலில் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் தைப்பூச தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர்

நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார்